தமிழகத்தில் நிவர் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்தியக்குழுவினர் இன்றும் நாளையும் ஆய்வு செய்ய உள்ளனர்

மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார்

ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி சிட்னியில் இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் நிவர் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை மத்தியக் குழுவினர் இன்றும் நாளையும் நேரில் பார்வையிட உள்ளனர் மத்திய உள்துறை இணைச் செயலாளர் திரு அசுதோஷ் அக்னிஹோத்ரி தலைமையில் நேற்று சென்னை வந்த மத்தியக் குழுவினர் தலைமைச் செயவாளர் திரு சண்முகம் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து மத்தியக் குழுவினர் இரண்டு குழுக்களாகப் பிரிந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆய்வு செய்ய உள்ளனர் சென்னை மற்றும் அதனையொட்டிய அண்டை மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இவர்கள் சேத விவரங்களை நேரில் பார்வையிடுகின்றனர் பின்ளர் சென்னை திரும்பும் இவர்கள் மீண்டும் தலைமைச் செயவாளர் உள்ளிட்டோருடன் ஆவோசனை நடத்தியபின் சேத விவரங்கள் குறித்த அறிக்கையை மத்திய அரசிடம் தாக்கல் செய்வார்கள்

ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் துத்துக்குடி ஆகிய நான்கு மாவட்டங்களில் மிக கனமழையும் சிவகங்கை புதுக்கோட்டை தேனி திண்டுக்கல் கோவை நீலகிரி கடலூர் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் கன மழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர்ப் பகுதிகளில் அடுத்த இரு திளங்களுக்கு மிதமான மழையும் அவ்வப்போது கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட கிராமங்களை கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் நேற்று பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொள்ளிடம் சீர்காழி பகுதிகளில் பயிர்கள் தண்ணீரில் முழ்கியிருப்பதாகக் கூறினார் தற்போது மழை குறைந்து விளை நிலங்களில் தேங்கியுள்ள மழைநீர் வடியத் தொடங்கியுள்ளபோதிலும் சில இடங்களில் நெற்பயிர்கள் கதிர் விட்டுள்ள சூழ்நிலையில் பயிர்கள் சேதமாகியிருக்கக்கூடும் என தெரிய வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தண்ணீர் வடிந்த பிறகுதான் சேத விவரங்களை முழுமையாக கணக்கிட முடியும் என்றும் திரு ஒ எஸ் மணியன் தெரிவித்தார் இந்நிலையில் இம்மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு உதவ காவல் துறையினர் மற்றும் ஊர்க்காவல் படையினர் தயார் நிலையில் உள்ளதாக மத்திய மண்டல ஐஜி திரு ஜெயராமன் தெரிவித்துள்ளார் கொள்ளிடம் பகுதியில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனரா என்பதை ஆய்வு செய்த அவர் பொது மக்களுக்கு உதவுவதற்காக மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் தன்னார்வலர்களும் தயாராக உள்ளனர் என்றார் கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை திமுக தலைவரும் சுட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான திரு மு க ஸ்டாலின் நேற்று சந்தித்து நிவாரண உதவிகளை வழங்கினார் குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களை பார்வையிட்ட அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் போர்வை போன்றவற்றை வழங்கினார்

இன்றுமுதல் மூன்று வேளையும் உணவு வழங்கப்பட உள்ளதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் தெரிவித்துள்ளார்

இந்தியக் கடலோரக் காவல் படை பல்வேறு தரப்பினருடன் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளின் காரணமாக புரேவி புயலின் போது உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டதாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நாடாளுமன்ற வளாக புதிய கட்டிடத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் பத்தாம் தேதி அடிக்கல் நாட்ட உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார்

இதனிடையே ஆக்ரா மெட்ரோ ரயில் திட்ட கட்டுமானப் பணிகளை பிரதமர் நாளை தொடங்கி வைக்க உள்ளார் புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளுடன் வரும் ஒன்பதாம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என மத்திய வேளான் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற ஐந்தாவது சுற்று பேச்சுவார்த்தையின்போது பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணய முறை தொடரும் என விவசாய சங்கங்களிடம் உறுதியளிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார் இந்த நடைமுறைக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லையென்றும் இதுதொடர்பான சந்தேகங்கள் தேவையற்றது என்றும் அவர் குறிப்பிட்டார் வேளாண் உற்பத்தியாளர் விற்பனைக்குழு சட்டத்தை மேலும் வலுப்படுத்த மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் திரு தோமர் தெரிவித்தார் மேலும் தில்லியில் நிலவும் கடும் குளிரைக் கருத்தில் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மூத்த விவசாயிகள் மற்றும் குழந்தைகளை வீட்டிற்கு அனுப்பி வைக்குமாறு விவசாய கங்கங்களிடம் அரசு கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மண் வளத்தைப் பாதுகாக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக மத்திய கற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் உலக மண்வள தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் மண்வள ஆரோக்கியத்தில் இந்தியா மேற்கொண்ட பணிகள் பல்வேறு நாடுகளுக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் உலகம் முழுவதும் மண்வள ஆரோக்கியம் குறித்து மேலும் விழிப்புணர்வு தேவை என்று வலியுறுத்தியுள்ள அவர் மண்ணின் தன்மையை பாதுகாக்க மட்டுமின்றி சுற்றுச்சூழலுக்கும் மண்வள ஆரோக்கியம் அவசியம் என்று தெரிவித்துள்ளார்

இதைபொட்டி அவரது வாழ்க்கை வரலாறு குறித்த குறும்படம் ஒன்றை மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் திரைப்படப்பிரிவு வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் பிஜேபியின் தேர்தல் கூட்டணி குறித்து கட்சித் தலைமைதான் முறையான அறிவிப்பை வெளியிடும் என அக்கட்சியின் மாநிலத் தலைவர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளருடன் நடைபெற்ற கூட்டத்தில் நாடாளுமன்றத் தேர்தலில் தொடங்கிய கூட்டணி தொடரும் என்று அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார் இருவரிச்செய்திகள் கோவேக்ஸ் திட்டத்தின் கீழ்

கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட குஜாத் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜி ஆர் உத்வானி சிகிச்சை பலனின்றி நேற்று காலமானார்

விளையாட்டுச்செய்திகள் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி சிட்னியில் இன்று நடைபெறுகிறது

ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் வடகிழக்கு அணி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் ஈஸ்ட் பெங்கால் அணியை வென்றது இன்று நடைபெற உள்ள ஆட்டங்களில் மும்பை அணி ஒடிஷா அணியையும் கோவா அணி கேரளா அணியையும் எதிர்கொள்கின்றன